பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது

மிசோரம் ஆளுநர் திரு கும்மணம் ராஜசேகரன் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

கான்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு பேசிய அவர் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின்கீழ் பயனடையாதவர்களுக்கு விரைவில் வீடு வழங்கப்படும் என்று கூறினார்

உத்தரபிரதேசத்தில் கடந்த ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வீடு கட்டும் திட்டம் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாக அவர் கூறினார் அண்மையில்காஷ்மீர் தாக்குதல் குறித்து பேசிய அவர் இத்தருணத்தில் நம்மிடம் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் சகோதரதுவமும் வளரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காஷ்மீரி சகோதரர்கள் மீது சில விஷமிகள் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த விவகாரத்தில் மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார் அண்டை நாடான பாகிஸ்தான் தீவிரவாத செயலில் ஈடுபட்டபோது கையும் களவுமாக பிடிபட்டதாகவும் இந்த விவகாரத்தில் உலக நாடுகளின் கடும் கண்டனத்திற்கு பாகிஸ்தான் உள்ளானதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆனால் எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை பேசி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட லக்னோ மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் காஷியாபாத்தில் ஹிண்டன் விமான நிலைய முனையத்தை பிரதமர் திறந்து வைத்ததோடு பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் வாரணாசியில் உள்ள பாபா விஸ்வநாத் ஆலயம் கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தக் கோவில் பிரகாரத்திற்கும் மெருகூட்டும் திட்டத்திற்கும் இன்று காலை அவர் அடிக்கல் நாட்டினார் பாதுகாப்பிலும் அழகிலும் இந்தப் பிரகாரம் எல்லா கோவில்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்று தமது பேச்சில் பிரதமர் குறிப்பிட்டார் கோவில் பிரகாரம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று நமது சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளும் பண்பாட்டு மதிப்பீடுகளும் இந்த பிரகாரத்தை உருவாக்கும் போது கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் உலகப் புகழ்பெற்ற இந்தக் கோவிலைச் சுற்றிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் துணிச்சல் இதுவரை எவருக்கும் இல்லையென்றும் அவர் கூறினார் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் இருக்கும் நாற்பது கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கலிஃபுல்லா இந்த குழுவுக்குத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்

இந்த வழக்கு குறித்த விசாரணையை ஃபைசாபாதில் ஒரு வாரத்திற்குள் தொடங்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நான்கு வாரத்திற்குள் சமரச குழு உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டுமென்றும் எட்டு வாரத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் தமது உத்தரவில் கூறியுள்ளது சமரசக் குழுவினர் கூடுதலாக உறுப்பினர்களை குழுவில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் இதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உச்சநீதிமன்றத்தின் உதவியை நாடலாம் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது விசாரணை ரகசியமாக நடத்த வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்கக்கூடாது என்றும் ஆணையிட்டனர் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையில் ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கில் தனது முடிவை பின்னர் அறிவிப்பதாக கடந்த புதன்கிழமை கூறியிருந்தது

நிதித்துறையை சீரமைக்கவும் கருப்புப் பணத்தை ஒழிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரசுத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்திய வருவாய் துறை பயிற்சி அதிகாரிகள் கூட்டத்தில் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று கலந்துகொண்டார் அப்போது பேசிய அவர் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை வருவாய் உறுதியளிப்புத் திட்டம் பினாமி சொத்துக்கள் தடுப்புச் சட்டம் ஆகியவை கொண்டு வந்ததன் மூலம் நாட்டின் பொளாதாரத்தில் ஒளிவு மறைவற்ற நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் உலகளவில் பொருளாதாரத்தில் இந்தியா விரைந்து முன்னேறி வரும் நாடாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

இதன் மூலம் வரி வருவாயை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது

அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தர்மேந்திரயாதவ் புதௌன் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் ஆளுநர் திரு கும்மணம் ராஜசேகரன் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார் அவரக்கு பதிலாக அசாம் மாநில ஆளுநர் பேராசிரியர் ஜெக்தீஷ் முகி மிசோரம் மாநில ஆளுராக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார் மிசோரம் மாநிலத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை பேராசிரியர் ஜெக்தீஷ் முகி இந்த பொறுப்பை கூடுதலாக வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உரை தொகுப்பை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இன்று வெளியிட்டார் தில்லியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சப்கா சாத் சப்கா விகாஷ் என்ற பிரதமரின் உரை தொகுப்பு வெளியிட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அனைத்து துறைகள் பற்றியும் முழுமையாக அறிந்தவர் பிரதமர் என்றும் அவரது உரைகளின் மூலம் அவரது திறமை வெளிப்படுவதாகவும் கூறினார் கேட்போர் உற்று கவனிக்கும் வகையில் பிரதமரின் உரை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்றும் திரு அருண்ஜேட்லி பாராட்டு தெரிவித்தார் எளிமையான பேச்சுத் திறமையின் மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் தொடர்புகொள்வதாக தகவல் ஒலிப்பரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் கூறினார் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமித்ஹெர் உள்ளிட்ட பவர் கலந்துகொண்டனர்

கடன் மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள தொழில் அதிபர் நிரவ்மோடியின் கடற்கரையோர பங்களா வெடிவைத்து தகர்க்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டம் அலிபக் என்ற இடத்தில் இருந்த பங்களாவை அதிநவீன தொழிற்நுட்பத்துடன் இடித்துத்தள்ளப்பட்டதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜய் சூர்யவான்ஷி தெரிவித்தார்

இதுகுறித்து விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அவருக்கு சொந்தமான கடற்கரையோர பங்களாவை கைப்பற்றியது பின்னர் அதை இடித்துத்தள்ள அனுமதி பெற்று அதில் உள்ள பொருட்களை அப்புறப்படுத்தி வெடிவைத்து தகர்க்கப்பட்டது

பிக்கானீர் மாவட்டம் அருகே இந்த விமானம் சென்றபோது விபத்து ஏற்பட்டதாகவும் அப்போது விமானி பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பியதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த விபத்து குறித்து நீதிமன்ற விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி எல்லைதாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ஒன்பது மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டனர் இவர்கள் ஒன்பதுபேரும் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் இந்தியா திரும்பவுள்ளனர் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மகளிருக்கு நாரிசக்தி விருதுகளை வழங்கினார்

சமூகசேவையிலும் பெண்களை அதிகாரப்படுத்துவதிலும் அயராது உழைத்த பெண்களுக்கும் நிறுவனங்களுக்கும் குடியரசுத்தலைவர் இந்த விருதுகளை வழங்கினார் இதனிடையே சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நிலம் தொடர்பான ஆவணங்களை புதுப்பிக்கவும் மாற்றவும் அதன் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஈ தார்த்தி என்ற செயலியை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்பூரி இன்று தொடங்கி வைத்தார்